நாட்டின் வடமாநிலங்களின் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது

பிரதமின் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது

அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதம் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்ச யூ டியூப் அலைவரிசைகளிலும் இதனை கேட்கலாம் ஹிந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து மாநில மொழிகளில் இதன் மொழியாக்கம் இடம்பெறும் மொழியாக்கம் நாளை இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும் தலைநகர் தில்லி உட்பட வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது இன்று காலை தில்லியில் வெப்பநிலை இரண்டு புள்ளி நான்கு செல்ஸியசாக குறைந்தது

இப்பகுதிகளில் கடும் குளிர் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது அளம் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் கௌஹாத்தியில் இன்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அசாமில் அமைதி நிலவுவதற்கு இந்த ஒப்பந்தமே அடிப்படை என தெரிவித்தார் மாநில மக்களின் குரலுக்கு செவிமடக்க பிஜேபி மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை காங்கிரஸ் எதிர்ப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை பிஜேபி பாதிப்படைய செய்துள்ளதாக திரு ராகுல் காந்தி குறை கூறினார்

அண்மையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின்போது எதிர்கட்சியினர் வன்முறையை தூண்டிவிட்டதாக அவர் கூறினார் கல்வியின் பெயரில் ஏராளமான விளம்பர நடவடிக்கைகளில் கெஜ்ரிவால் அரசு ஈடுபட்டுள்ளதாக அமைச்சா் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் அதற்கு எதிரான போராட்டங்களின் மையமாக கல்வி நிலையங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார் போபாலில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு சொற்பொழிவு ஆற்றிய அவர் இதுபோன்ற நேரங்களில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது அவசியம் என்று கூறினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்ளாதேஷ் நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறபான்மை மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக குடியுரிமை திருத்தச் சுட்டம் கொண்டுவரப்பட்டதாக இந்ந நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார் இந்த சுட்டத்தை எதிர்க்கும் வகையில் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் வன்முறையை தூண்டி வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளாச்சி குறைந்துள்ள போதிலும் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு தொடர்ந்து நிலையாக உகள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

வரும் பொருளாதார நிலையற்ற தன்மையால் வளர்ச்சி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதித்துறைக்கான வரைமுறைகளை வகுப்பது மற்றும் மேம்படுத்துவது குறித்து இந்த அறிக்கையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது

வங்கியிள் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ஜாய் தாமஸ் முன்னாள் தலைவர் வாயாம் சிங் முன்னாள் இயக்குநர் திரு கர்ஜித் சிங் அரோரா மற்றும் வீட்டுவசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு நிறுவன நிர்வாகிகள் திரு ராகேஷ் வர்தாவன் திரு சாரங் வர்தாவன் ஆகியோரது பெயர்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன இவர்கள் ஐவர் மீதும் இந்திய குற்ற தடுப்பு பிரிவின் கீழ் முறைகேடுகளில் ஈடுபட்டது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது

கூட்டம் நிறைந்த பகுதியில் கனரக வாகனம் ஒன்றில் இந்த குண்டு வெடித்திருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்க கூடும் என அதிகாரிகள் கூறியுள்ளனா் இத்தாக்குதலில் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்பட பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் இத்தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறப்பேற்கவில்லை எனினும் அல்கொய்தாவுடன் தொடர்புடைய அல் சபாப் அமைப்பு இத்தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது

அங்குள்ள ராணுவ தளம் ஒன்றில் பதுங்கு குழி அமைத்து குண்டுவெடிக்க செய்து தீவிரவாதிகள் இத்தாக்குதலை நடத்தியுள்ளனர்

தேசத் துரோக வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப்பிற்கு விதிக்கப்பட்ட மரணத் தண்டனையை ரத்து செய்யக் கோரிய மனுவை வாகூர் உயர்நீதிமன்றம் அவரிடம் திருப்பி அளித்துவிட்டது தற்போது குளிர்காலத்தை ஒட்டி அளிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான அம்வை அமைக்க முடியவில்லை என கூறி உயா்நீதிமன்ற பதிவாளார் மனுவை திருப்பி அளித்துள்ளார்

இதனை ரத்து செய்யக் கோரும் மனுவை ஜனவரி முதல் வாரத்தில் தாக்கல் செய்யுமாறு பர்வேஸ் முஷாரப்பிற்கு உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளார் மியான்மரில் ரொஹிங்கியா இஸ்லாமியர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிராக இழைக்கப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஐ நா பொதுச் சபையில் நிறைவேறியுள்ளது

மியான்மரில் ரஹினி கட்ச்சின் ஷான் ஆகிய மாகாணங்களில் ரொஹிங்கியா இஸ்லாமியர்கள் மற்றம் இதர சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பூட்டும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த மியான்மா் அரசு உடன்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மியான்மரில் புத்த மதத்தை சேர்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர்

ஜம்மு ஸ்ரீநகள் நெடுஞ்சாலையில் இன்று ஒருவழி போக்குவரத்திற்கு மட்டுமே அதிகாரிகள் அனுமதி அளித்தனா்

ஹாங்காங்கில் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் வெளியேற வேண்டும் என கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது போராட்டக்கார்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான தேர்வு போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர்